இன்று முதல் அங்கு செல்லவுள்ளனர்

அஸ்ஸாம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது

இரண்டு பேர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர்

நாளை நடைபெறவுள்ளது

ஜம்மு கஷ்மீர் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை எடுத்துரைக்கும் நோக்கில் மத்திய அமைச்சர்கள் இந்த பயணத்தை மேள்கொள்கின்றனர் ஜம்மு கஷ்மீர் யுனியன் பிரதேசத்தில் உள்ளூர் மக்களுக்கு நிலம் மற்றும் வேலைவாய்ப்பு கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று துணைநிலை ஆளுநர் திரு கிரிஸ் சந்திர முர்மு கூறியுள்ளார் ஐம்மு நகராட்சியின் வார்டு உறப்பினர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உரிய அதிகாரம் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் ஐரோப்பிய யுனியன் இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதில் இநதியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

ஐரோப்பிய யுளியன் இந்தியா இடையேயான உச்சிமாநாடு மார்ச் மாதம் நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இது ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தேர்வு தொடர்பான அச்சத்தை போக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மறுநாள் புத்தில்லியில் ஆற்ற உள்ள உரையை நாடு முழுவதும் மாணவர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி உள்ளனர் புதுதில்லி தல்கத்தோரா மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்கவுள்ளனர் இதில் மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் பிரதம் பதிலளிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நலிவுற்ற உரத் தொழிற்சாலைகளுக்கு புத்துயிா் அளிக்கப்படும் என்று மத்திய உரத்துறை அமைச்சா் திரு சதானந்த கவுடா கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மூடப்பட்ட உரத் தொழிற்சாலைகளுக்கும் மறுவாழ்வு அளித்து திறப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார்

இதில் ஐந்து ஏவுகணைகள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் வழங்கப்பட்டு விடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தரையிலிருந்து வானில் உள்ள இலக்கை தாக்கும் திறன் கொண்டது இந்த ஏவுகணை தீவிரவாதம் நக்ஸலைட் தாக்குதல் மற்றும் கலவரங்களினால் பாதிக்கப்படுபவர்கள் மத்திய அரசின் நிதி உதவியைபெற ஆதார் சமர்ப்பிக்கப்பட வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது ஆதார் முழுமையாக வழங்கப்படாத அஸ்ஸாம் மேகாலயா மாநிலங்களைத் தவிர இதர மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்களுக்கு இது பொருந்தும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது அஸ்ஸாம் அமைச்சரவை விரிவாக்கப்பட்டுள்ளது பிஜேபி யின் இரன்டு சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர் குவாஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர்களுக்கு ஆளுநா திரு ஜெகதீஷ் முக்கி பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார் கஷ்மீரில் தீவிரவாதிகளுடன் பிடிபட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு தேவிந்தர் சிங் தொடர்பான வழக்கின் விசாரணையை தேசிய புலனாய்வு அமைப்பு மேற்கொள்ளவுள்ளது ஜம்மு கஷ்மீர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து தேசிய புலனாய்வு அமைப்பு இவ்வழக்கினை விசாரிக்க உள்ளது இதற்கு ஏதுவாக தேசிய புலனாய்வு அமைப்பு இது தொடர்பான வழக்கினை பதிவு செய்துள்ளது வெளிநாட்டு கற்றுலாப் பயணிகளின் வருகை தொடர்ந்து அதிகித்து வருவதாக மத்திய கற்றுலாத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பாட்டீல் கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஆண்டில் மட்டும் பத்து வட்சத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் வருமை புரிந்திருப்பதாகத் தெரிவித்தாா்

கற்றுலாப் பயணிகளுக்கு சா்வதேச தரத்திலான வசதிகளை வழங்குவதற்கு மத்திய அரசு உயா் முன்னுரிமை அளித்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நாளை நடைபெறவுள்ளது தமிழகத்திலும் இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இதில் ஈடுபட்டு பிறந்தது முதல் ஐந்து வயதக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலிபோ சொட்டு மருந்து வழங்க உள்ளனர் மக்கள் கூடும் இடங்கள் பேருந்து நிலையங்கள் சந்தைகள்

கற்றவாப் பயணிகளின் வகதிக்காக ஆக தாவரவியல் பூங்கா படகு இவ்வம் தொட்டப்பட்டா உள்ளிட்ட பிரதான கற்றுலா மையங்கள் பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையம் உள்ளிட்ட முக்கிய கந்திப்புகளில் நடமாடும் போலியோ கொட்டு முந்ந்து எம்பங்கள் செயல்ட்ட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்றும் ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது ஈரோட்டில் மாநில அமைச்சர்கள் திரு தங்கமணி திரு செங்கோட்டிடையன் கருப்பண்ணன் ஆகியோர் ஜல்லிக்கட்டுப் போட்டியை தொடங்கி வைத்தனர்

உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருவதாக திரு செங்கோட்டையள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

திமுக தலைமையிலான கூட்டணியில் விரிசல் ஏற்படாது என்று இந்திய கம்யுளிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு முத்தரசன் கூறியுள்ளார் இன்று நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக காங்கிரஸ் இடையே ஏற்பட்டுள்ள கருத்து மோதல் காரணமாக கூட்டணி உடையாது என்று குறிப்பிட்டார் இதற்கிடையே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை தற்போது சென்னையில் சந்தித்து பேசி வருகிறார் இரு கட்சிகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள கருத்து வேறபாடுகளை களையும் நோக்கில் இந்த சந்திப்பு நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்